தேசிய புதிய கல்விக்கொள்கை இந்தியாவை உலகளாவிய கல்வி மையமாக மேம்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

இந்திய தகவல் தொழில்நுட்ப திருத்த சட்டம் அத்யாவசிய பொருட்கள் திருத்த சட்ட மசோதாக்கள் மாநிலங்களவையில் இன்று நிறைவேறின

முதலாமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்

அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் இளைஞர்கள் இந்தியாவை உலகளவில் முன்னோடி நாடாக கொண்டுசெல்ல முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தொழில்நுட்பம் சார்ந்த சூழல் நோக்கி நாம் சென்று கொண்டிருப்பதால் இளைஞர்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயின்று புதுமைமிக்க திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை கண்டறிய இது உதவும் என்றும் எடுத்துரைத்தார் ஆய்வுப் பணிகளை ஊக்குவிக்கும் வகையில் புதிய கல்விக்கொள்கையில் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையை ஏற்படுத்த உத்தேசிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன்மூலம் ஆராய்ச்சி திறன்கள் கண்டறிந்து அதன்மூலம் அரசு முகமைகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் கூறினார் இன்றைய இளைஞர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப நம்நாட்டின் எதிர்காலம் ்அமையும் என்று உறுதி அளித்துள்ள பிரதமர் மாணவர்களின் கனவுகள் இந்திய தேசத்திற்கு ஒரு புதிய வடிவமைப்பை வழங்கும் ்என்று நம்பிக்கை தெரிவித்தார்

மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டுவரும் கோவிட் தொற்று கட்டுப்பாட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அவர் விவாதிக்க உள்ளார்

குலாம்நபி ஆசாத் வேளாண் மசோதாக்கள் குறித்து விவாதிப்பதற்கு போதிய கால அவகாசம் தராததால் தான் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட நேர்ந்தது என்று குறிப்பிட்டார் அரசின் தரப்பிலிருந்து உரிய ஒருங்கிணைப்பு இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் எனவே அவைத்தலைவர் திரு

இதனைத்தொடர்ந்து காங்கிரஸ் இடதுசாரி திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் தொடர்ந்து பேசிய சமாஜ்வாடி உறுப்பினர் திரு ராம் கோபால் யாதவ் தெலங்கானா ராஷ்ட்ர சமிதி உறுப்பினர் கேசவ் ராவ் தேசியவாத காங்கிரஸ் உறுப்பினர் பிர புல் பட்டேல் உள்ளிட்டோரும் இடைநீக்க உத்தரவை திரும்பப் பெற வேண்டும என்று கேட்டுக்கொண்டனர் திமுக உறுப்பினர் திருச்சி என் சிவா பேசுகையில் வேளாண் மசோதாக்கள் அசாதாரணமான சூழலில் நிறைவேற்றப்பட்டதாக குறை கூறினார் இதனைத்தொடர்ந்து சமாஜ்வாடி திமுக தெலங்கானா ராஷ்ட்ர சமிதி தேசியவாத காங்கிரஸ் உறுப்பினர்களும் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்

எனவே எதிர்கட்சி தலைவர்கள் உரிய வகையில் ஆலோசித்து ஆராய்ந்து அவை விவாதங்களில் பங்கேற்க வேண்டும் என்று திரு

இம்மசோதா தொடர்பான விவாதத்தில் உறுப்பினர்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்கப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார் குறைந்தபட்ச ஆதரவு விலையை பொறுத்தவரை அது ஒரு தொடர் நிகழ்வு என்றும் அதனை அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இடைநீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மன்னிப்பு கோரும் பட்சத்தில் அவர்கள் அவை நடவடிக்கைகள் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மாநிலங்களவையின் அவை முன்னவர் திரு தாவர்சந்த் கெலாட் பேசுகையில் இடைநீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்களின் நடவடிக்கையை நியாயப்படுத்த முடியாது என்று கூறினார்

நேற்று முன்தினம் அவையில் நடைபெற்ற நடவடிக்கைகள் அவையின் கண்ணியத்தை முழுவதுமாக குலைத்து விட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார்

ஹரிவன்ஸ் அவர்களுக்கு தேனீர் வழங்கியது குறிப்பிடத்தக்கது துணைத்தலைவரின் இந்த நடவடிக்கையை பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார்

இதன்படி சூரத் போபால் பஹல்பூர் அகர்தாலா ராய்ச்சூர் பகுதிகளில் பொது தனியார் பங்களிப்புடன் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஏற்படுத்த வகை செய்யப்பட்டுள்ளது இந்த மசோதா தொடர்பான விவாதத்திற்கு பதில் அளித்து பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நாட்டின் வளர்ச்சியில் தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றுவதாகவும் பிரதமர் நரேந்திரமோடியின் சீரிய தலைமையில் தொழில்நுட்ப பிரிவிற்கு உயர் முக்கியத்துவம் வழங்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார்

இந்த மசோதா மீது பதில் அளித்து பேசிய மத்திய உணவு பொது விநியோகத்துறை இணையமைச்சர் திரு தான்வே ராவ் சாஹெப் தாதா ராவ் கோவிட் சூழல் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்காக இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த சட்டத்தின் மூலம் விவசாயிகள் தங்கள் உற்பத்தி பொருட்களை அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப விற்கலாம் என்றும் பொருட்களை தேக்கி வைத்துக்கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டார்

பழனிசாமி தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கொரோனா பாதிப்பு குறைந்ததன் காரணமாக தமிழகத்தில் தொழில்தொடங்க பெரு நிறுவனங்கள் முன் வந்திருப்பதாக கூறினார்

முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோவிட் நோய் தொற்று நடவடிக்கைகளை இன்று ஆய்வு செய்த முதலமைச்சர் தமிழகத்தில் ஒரு சொட்டு மழைநீர் கூட வீணாகாமல் சேமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

தொடர்ந்து சீன லடாக் எல்லையில் வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர் பழனியின் மனைவிக்கு கருணை அடிப்படையிலான இளநிலை உதவியாளர் பணி நியமன ஆணையையும் முதலமைச்சர் வழங்கினார் பின்னர் விவசாய சங்க பிரதிநிதிகள் தொழில் முனைவோர் மகளிர் சுய உதவிக்குழுவினர் ஆகியோருடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார்

தங்கமணி தமிழகத்தில் நியாயவிலை பொருட்கள் மக்களின் இருப்பிடங்களிலேயே கிடைக்கும் வகையில் நகரும் நியாயவிலைக்கடைகளை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு

நாமக்கல் மாவட்டம் வெள்ளிகுட்டையில் இந்த சேவையை இன்று தொடங்கி வைத்த அவர் அரசு அனைத்து துறைகளிலும் மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதாக எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில சமூகநலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா கோவிட் தொற்றை திறம்பட கையாள்வதில் மாநிலத்திலேயே நாமக்கல் மாவட்டம் முன்னிலை வகிப்பதாகவும் கூறினார்

விஜயபாஸ்கர் கரூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மலிவு விலை சித்த மருந்து பெட்டக விற்பனையை மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த விற்பனை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்